அமல்படுத்தப்படும் என்றுமாநிலஅரசுஅறிவித்துள்ளது

தொழிற்சாலைகளில் ஆக்ஸிஜன் பயன்பாட்டிற்குமத்தியஅரசுதடைவிதித்துள்ளது

உலக இளையோர் குத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் பூனம் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

இந்தநோய்த் தொற்றுதொடர்பாகமுதலமைச்சர் திரு அதிகாரிகளுடன் மேற்கொண்டபின்னர் வெளியிடப்பட்டசெய்திக்குறிப்பில் ஆய்வு இத தெரிவிக்கப்பட்டுள்ளது

மறுஉத்தரவு வரும் வரை இந்தகட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அத்தியாவசியபணிகள் தடையின்றிசெயல்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேரஊரடங்கின்போது பேருந்தபோக்குவரத்திற்குஅனுமதிகிடையாதுஎன்றும் இரவு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனைநிலையங்கள் தொடர்ந்தசெயல்படவும் ஊடகம் மற்றும் பத்திரிகைதுறையினர் இரவில் செயல்படவும் அனுமதிக்கப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைமுழுஊரடங்கைப் பொறுத்தவரர இறைச்சிக் கடைகள் காய்கறிக் கடைகள் திரையரங்குகள் மற்றம் வணிகவளாகங்கள் இதரகடைகள் செயல்படஅனுமதிகிடையாதுஎன்றுமாநிலஅரசுகூறியுள்ளது

தலங்கள் கடற்கரைமற்றம் பூங்காக்களுக்குசெல்லஅனைத்துநாட்களுக்கும் சுற்றுலாத் தடைவிதிக்கப்பட்டுள்ளது

ராமதாசுகூறியுள்ளார் நேற்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைதெரிவித்துள்ளஅவர் அரசின் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார்

ராமதாககேட்டுக் கொண்டுள்ளார்

முகஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாகநேற்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் கபசுரகுடிநீர் வழங்குவதுஉள்ளிட்டமுன்னெச்சரிக்கைபணிகளில் கட்சியினர் ஈடுபடவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பானநிகழ்ச்சிகள் குறித்தவிவரங்களைமாவட்டதேர்தல் அதிகாரிகளுக்குமுன்கூட்டியேதெரிவிக்கவேண்டும் என்றும் ஸ்டாலின் திரு அந்தஅறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

தடுப்பூசிமையங்கள் எவ்விததடையும் இன்றிசெயல்படுவதுஉறுதிசெய்யப்படவேண்டும் என்றும் அந்தக் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளின் ஆக்ஸிஜன் பயன்பாட்டிற்குமத்தியஅரசுதடைவிதித்துள்ளது

பியூஷ் கோயல் கூறியுள்ளார் செய்திநிறுவனம் ஒன்றிற்குஅளித்தபேட்டியில் இதனைதெரிவித்துள்ளஅவர் இந்தநோய் தொற்றுசிகிச்சைக்காகபயன்படுத்தப்படும் சீராகமாநிலஅரசுகளுக்குவிநியோகம் ஆக்ஸிஐன் செய்யப்படுவதற்குகூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகதெரிவித்தார் இதனைகொண்டுசெல்வதற்கெனசிறப்பு விரைவு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார்

பிரகாஷ் எச்சரித்துள்ளார் நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

பாதிப்பு காரணமாகஉயிரிழந்தார் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவந்தஅவர் நேற்றுஉயிரிழந்ததாகமருத்துவர்கள் தெரிவித்தனர் அகில இந்தியவானொலி தூர்தர்ஷன் உள்ளிட்டதகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பல்வேறுதுறைகளிலும் திரு

அஸ்ஸாம் முன்னாள் முதலமைச்சர் திரு

நிலையங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் முகக்கவசம் அணிவதுகட்டாயமாக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் இருசக்கரவாகனங்களில் பயணம் செய்தவர்களுக்குவிழிப்புணர்வு அறிவுரைகள் வழங்கப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் உலக இளையோர் குத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் பூனம் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

ஆசியமல்யுத்தசாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் புனியாவெள்ளிப் பதக்கம் வென்றார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

இதில் டாஸ் வென்றதில்லிஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது